மத்திய குழு இன்று தமிழகம் வருகிறது

பிரதம மந்திரியின் கிராம சடக் யோஜனா நிட்டத்தை உலக நாடுகள் ஒரு முன்மாதிரியாக ஏற்றுக் கொண்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

தமிழ்நாட்டில் கஜா புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்கான மத்திய குழு இன்று மாலை வாக்கில் சென்னை வருகிறது மத்திய உள்துறை அமைச்சர் இணைச் செயலர் திரு

நாளை முதல் வரும் திங்கட்கிழமை வரை இக்குழு ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும் பின்னர் செவ்வாய்கிழமை சென்னை திரும்பும் இந்த மத்திய குழு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி யை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து ஆலோசனை செய்த பின்னர் மத்திய அரசுக்கு அறிக்கை அளிக்கும் காரைக்காலில் கஜா புயலால் ஏற்பட்ட சேதங்களை பார்வையிட்டு மதிப்பீடு செய்ய மத்திய குழு வரவுள்ளது தமிழகம் வரும் அதே குழு காரைக்காலுக்கும் சென்று ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும் என்று மத்திய உள்துறை அமைச்சக பேரிடர் மேலாண்மை பிரிவு உதவி இயக்குநர் திரு ஓம்பிரகாஷ் தெரிவித்துள்ளார் புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி பிரதமர் திரு நரேந்திரமோடி யைச் சந்தித்து காரைக்கால் சேத நிவாரணம் குறித்து மதிப்பீடு செய்ய மத்திய குழு ஒன்றை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதையடுத்து இக்குழு காரைக்கால் வருகிறது இக்குழு காரைக்கால் பகுதியில் ஏற்பட்ட சேதங்களை பார்வையிட்டு நீவாரணம் வழங்க வேண்டிய அளவை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யும் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் தமிழக துணை முதலமைச்சர் திரு பன்வீர்செல்வம் மற்றும் சில மாநில அமைச்சர்கள் பார்வையிட்டு வருகின்றனர் இதேபோல் திருவாருர் நாகப்பட்டினம் காஞ்சிபுரம் தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் மாநில அமைச்சர்களும் அதிகாரிகளும் தீவிர நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரண பொருட்கள் லாரிகள் மூலம் அனுப்பப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது அரசு இயந்திரம் தவிர செஞ்சிலுவை சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் நீவாரணப் பணியை தீவிரமாக மேற்கொண்டுள்ளன இதற்கிடையில் கஜா புயல் பாதித்த டெல்டா மாவட்டங்களின் பல பகுதிகளில் நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சிர்காழி தரங்கன்பாடி கொள்ளிடம் உள்ளிட்ட இடங்கில் தொடர்ந்து நல்ல மழை பெய்துவருகிறது இந்த கனமழை காரணமாக நிவாரணப் பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் கடும் சிரமத்தை சந்திக்க நேரிட்டுள்ளது எனினும் மழையை பொருட்படுத்தாமல் நிவாரப் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது தமிழகத்தின் உள்பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து தற்போது குமரி கடல் முதல் தமிழகத்தின் உள்மாவட்டங்கள் வரை வளிமண்டலத்தில் மேலடுக்கு கழற்சியாக நிலவுகிறது

வரும் டிசம்பர் மாதம் முதல் தேதி அந்தமான் அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக் கூடும் என்றும்

இந்தியாவில் தங்க ஆபரணங்கள் வியாபாரத்தை ஊக்குவிக்க உள்நாட்டு தங்க கவுன்சில் ஒன்றை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு

தங்க ஆபரணங்கள் கொள்முதல் மற்றும் விற்பனை தொடர்பாக உள்ள பிரச்னைகளை திர்க்க ஒருங்கிணைந்த தங்க கொள்கை அவசியம் என்று அவர் தெரிவித்தார் நிதிப்பிரச்னை காரணமாக நகை வியாபாரம் பாதிக்கப்படாமல் அரசு பார்த்து கொள்ளும் என்று தெரிவித்த அவர் இதுகுறித்து தமது அமைச்சகம் நிதியமைச்சகத்துடன் பேச்சுவார்தை நடத்தி வருவதாகவும் கூறினார் தங்கம் மற்றும் வைர வர்த்தகத்தை ஊக்குவிக்க இந்தியா இதர நாடுகளுடன் உறவை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் நம் நாட்டில் செயலபடுத்தப்படும் பிரதம மந்திரியின் கிராம சடக் யோஜனா திட்டத்தை சர்வதேச அளவில் உலக நாடுகள் ஒரு முன் மாதிரியாக ஏற்றுக் கொண்டுள்ளது என்று கிராமப்புற வளர்ச்சி அமைச்சக செயலர் திரு அமர்ஜித் சின்ஹா தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலிக்கு அளித்த பேட்டியில் இதை தெரிவித்த அவர் பிரதம மந்திரியின் கிராமின் சடக் யோஜனா திட்டம் அடைந்துள்ள வெற்றியே இதற்கு காரணம் என்றார்

அமர்தித் சின்ஹா கூறினார்

இந்த நிலக்கரி படுகைகள் மேற்குவங்கம் ஒடிசா பீஹார் மற்றும் ஜார்கண்ட் மாநிலங்களில் இருப்பதை இந்திய புவியியல் ஆய்வு கழகம் கண்டுபிடித்துள்ளது இத்தகவலை இந்த புவியியல் கழகத்தின் துணை தலைமை அதிகாரி திரு

கிஸ்கு தெரிவித்துள்ளார்

இந்த நிலக்கரி மூலம் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் என்று அவர் தெரிவித்தார்

சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக திரு வினித் கோத்தாரி இன்று பதவியேற்றுக் கொண்டார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி தஹீல் ரமானி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் நீதிபதி

வினித் கோத்தாரி கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்தில் மூத்த நீதிபதியாக பணியாற்றியவர்

வினித் பத்தாரி சென்னை உயர்நீதமன்றத்திற்கு மாற்றப்பட்டதை அடுத்து அவர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் நீதிபதி திரு

பிரதமர் திரு நரேந்திரமோடி வானொவி மூலம் நாட்டு மக்களுடன் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மன்கி பாத் என்ற மனதில் குரல் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஒலிப்பரப்பாகிறது

மாதந்தோறும் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கிய பிரச்னைகள் குறித்து பிரதமர் திரு

இந்த பரணி திபம் வைகுண்ட வாசல் வழியாக மகா தீப மலைக்கு காட்டப்பட்டது மகா தீபத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் புதுவையில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகின்றன

தீபத்திருவிழாவையொட்டி

தமிழகம் வரும் அதே மத்திய குழு காரைக்காலிலும் ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும்

பிரதம மந்திரியின் கிராம சடக் யோஜனா திட்டத்தை உலக நாடுகள் ஒரு முன்மாதிரியாக ஏற்றுக் கொண்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை உச்சியில் சற்று முன்னர் ஏற்றப்பட்டது இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது